வரிச்சலுகைக்கான வரைவு விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது

வாரியாக செயல் திட்டங்களை அமல்படுத்த வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

மருத்துவ சேவைத் துறையில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து நித்தி ஆயோக் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதைத் தெரிவித்துள்ளது

மருத்துவமனைகள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவக் காப்பீடு தொலைதூர மருத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இத்துறை நாட்டின் பொருளாதாரம் வருவாய் மற்றும் வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாக நித்தி ஆயோக் கூறியுள்ளது

பிரிக்ஸ் நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கியின் ஆறாவது நிர்வாக இயக்குநர்களின் கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார்

இந்த வங்கி தனியார் பங்களிப்போடு புதிய கடன் திட்டங்களை வகுக்க வேண்டுமென்றும் சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார்

பழைய வாகனங்களை தாமாக முன்வந்து அழிக்கும் திட்டத்தில் மோட்டார் வாகன வரிச்சலுகை அளிக்கும் விவரங்கள் குறித்த வரைவு விதிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது

ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவசர மையங்களை ஏற்படுத்தி தொற்றுப் பரவலைக் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷண் மாநில அரசின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

மாதிரி பரிசோதளைகள் செய்து தொற்று ஏற்பட்டவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டுமென்றும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டுமென்றும் கைகளை அடிக்கடி கத்தம் செய்ய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இந்த அனுபவம் மருத்துவ சேவைக் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று அவர் தெரிவித்தார்

மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களின் சுட்டப்பேரவைகளின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

மேற்கு வங்கத்தில் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி

இரண்டு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற தேர்தல் ஆணையம் அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது

திமுக வைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ ராசா தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதுறாக பேசியதாக பெறப்பட்ட புகாரையடுத்து அவரிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இன்று மாலை ஆறுமணிக்குள் இதற்கு விளக்கமளிக்க வேண்டுமென்றும் தவறும் பட்சத்தில் மேற்கொண்டு விளக்கம் எதுவும் கேட்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த வாரம் நெஞ்சுவலி ஏற்பட்டு புதுதில்லியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு நேற்று வெற்றிகரமாக பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது குடியரசுத் தலைவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் அவரை மூத்த மருத்துவர்கள் அடங்கிய குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமளை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மருத்துவமனை இயக்குநரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குடியரசுத் தலைவரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவக் குழுவுக்கு பாராட்டு தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங் குடியரகத் தலைவர் விரைவில் பூரண குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகத் தெரிவித்தார்

ரானுவத்திற்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்நாட்டு மக்கள் நேற்று முதல் குப்பைகளை அகற்றாமல் ரானுவ ஆட்சிக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் குப்பைகளை கொட்ட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் மக்களைக் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதற்கிடையே நேற்றும் மியான்மரின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது